உலக நாடுகள் வியக்கும் வண்ணம் அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேற்ற பாதையில் சென்றுகொண்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இந்தியா நியூஸிலாந்து இடையேயான முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக இளைஞர்கள் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினத்தையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் அன்னாரது வெண்கல சிலையை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார் இளைஞர்களின் படைப்பாற்றலும் கற்பனை திறனும் சிறந்த இலக்குகளை நோக்கி செலுத்தப்படுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்ர் திரு எடப்பாடி பழனிசாமி உலக நாடுகள் வியக்கும் வண்ணம் அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேற்ற பாதையில் சென்றுகொண்டிருப்பதாக கூறினார் நேதாஜியை போன்று தன்னலம் கருதாது பொது நலனுக்காக இளையோர் தங்களை அர்ப்பணித்துக்கொள்ள வேண்டும் என்றம் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார் சுட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலனில் அஇஅதிமுக அக்கறையோடு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் சுட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபியுடனான கூட்டணி குறித்து அஇஅதிமுக தலைமைதான் முடிவு எடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாநில அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்றடைவதால் அஇஅதிமுகவிற்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மகளிருக்கு சம்உரிமை வழங்கப்படவேண்டியதன் அவசியத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தி உள்ளார்

ஒரு கமுதாய மாற்றம் என்பது பாரதி கண்ட கனவை நிறைவேற்றம் வகையில் இது இருக்கிறது பெண்களுக்கு சமஉரிமைகள் வேண்டும் பெண்கள் சமநிலையை உருவாக்கப்பட வேண்டும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோவில் நிலங்கள் முழுமையாக மீட்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜேந்திர பாவாஜி கூறியுள்ளார் விருதுநகரில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணைய அலுவலகத்திற்கான புதிய கட்டிடத்திற்கான பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்யவேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார் இத்திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் பேசினார் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதுகுறித்து தமது கவனத்திற்கு கொண்டுவருமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் கல்வி நிறுவன வளாகங்கள் வணிக நோக்கில் பயன்படுத்தப்படுவதை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது

சமூகசேவை புதிய கண்டுபிடிப்பு வீர தீர செயல்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட சிறார்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சுட்டம் தொடர்பாக எதிர்கட்சிகள் தவறான தகவல்களை தொடர்ந்து பரப்பி வருவதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் ஆக்ராவில் நேற்று இந்த திருத்த சுட்டத்திற்கு ஆதரவான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார் குடியுரிமை வழங்குவதற்காகத்தான் இந்த திருத்த சுட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் திட்டவட்டமாக கூறினார் யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்படமாட்டாது என்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் இருப்பினும் காங்கிரஸ் திட்டமிட்டு இஸ்லாமியர்களிடையே பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு நட்டா குறை கூறினார் திருவள்ளுர் மாவட்டத்தில் இல்லம் தேடி இருளர் வகுப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று தொடங்கப்பட்டது அரசின் சலுகைகள் அனைத்தையும் பெற இந்த சான்றிதழ் பயன்படும் என்று ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

போலந்தில் நீதிபதிகளின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு வகை செய்யும் சர்ச்சைக்குரிய சட்டத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மியன்மரில் ரோஹிங்யா இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை தடுக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் பிரச்சனையில் வேறு ஒரு நாடு தலையிட அனுமதிக்க இயலாது என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீரின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சோம் பிரகாஷ் கூறியுள்ளார் ஜார்க்கண்ட்டில் இன்று நடைபெறவிருந்த அமைச்சரவை விரிவாக்கம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நடிகர் சங்கம் தொடர்பான வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே நாளை நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை ஆட்சியர் திரு மெகராஜ் நேற்று ஆய்வு செய்தார்

இந்தியா நியூஸிலாந்து இடையேயான முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா ஏ முன்னிலையில் உள்ளது பேங்காக் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளார்